நரேந்திரமோடிஇன்று ஆலோசனைநடத்துகிறார்

முடித்துக்கொள்ளப்படஉள்ளது

எதிர்க்கட்சிகள் இன்றுமாலைகுடியரசுத்தலைவரைசந்திக்கஉள்ளன

சீனாவைபொறுப்பாக்கவேண்டுமெனஐ

சபையிடம் அமெரிக்கஅதிபர்திரு டொனால்ட்டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார்

நரேந்திரமோடிஇன் றுகாணொளிக்காட்சிவாயிலாகஆலோசனைநடத்துகிறார் கோவிட்தொற்றைக்கட்டுப்படுத்தஊரடங்குஅறிவிக்கப்பட்டதி லிருந்து நோய்த்தடுப்புநடவடிக்கைகள் சிகிச்சைவிவரங்கள் மற்றும்முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள்குறித்து மாநிலமுதலமைச்சர்கள்மற்றும்உயரதிகாரிகளுடன்பிரதமர் அவ்வப்போதுஆலோசனைநடத்திவருகிறார்

எனவே தொற்றுபாதிப்புநிலவரம் மருத்துவக்கட்டமைப்புவசதிகள் அடுத்தகட்டதளர்வுகள்உள்ளிட்டஅம்சங்கள்குறித்து பிரதமர்திரு நரேந்திரமோடி இன்றுஆலோசனைநடத்தஉள்ளார்

தமிழகமுதலமைச்சர்திரு எடப்பாடிபழனிசாமி சென்னைதலைமைச்செயலகத்திலிருந்துகாணொளிக்காட்சி வாயிலாகஇந்தஆலோசனையில்பங்கேற்கிறார்

கிரன்ரிஜிஜுபங்கேற்கிறார் நாட்டில் நாட்டுநலப்பணித்திட்டசெயல்பாடுகளைஊக்குவிக்கும்வித மத்தியஇளைஞர்நலத்துறையால் மாக ஆண்டுதோறும்இந்தவிருதுவழங்கப்பட்டுவருகிறது நாடாளுமன்றமழைக்காலகூட்டத்தொடர்இன்றுடன்நிறைவ டைகிறது

அடுத்தமாதம்ஒன்றாம்தேதிவரைகூட்டத்தொடரைநடத்ததிட்ட மிட்டிருந்தநிலையில் இன்றுகாலைமாநிலங்களவையில்பேசிய நாடாளுமன்றவிவகாரங்கள்துறைஇணையமைச்சர்திரு

மு மாநிலங்களவையைமறுதேதிகுறிப்பிடாமல் ரளீதரன் இன்றுடன்ஒத்திவைக்கும்படிபரிந்துரைப்பதெனமத்தியஅரசு முடிவுசெய்திருப்பதாகக்கூறினார் எனினும் அவைநடவடிக்கைகள்ஒத்திவைக்கப்படுவதற்குமுன்பாக ஏற்கனவேமக்களவையால்நிறைவேற்றப்பட்டமசோதாக்கள் மாநிலங்களவையிலும்நிறைவேற்றப்படும்என்றும்அவர்தெரி வித்தார்

மு க உள்ளிட்டஎதிர்க்கட்சிகள் மாநிலங்களவைபுறக்கணிப்புபோராட்டத்தில்ஈடுபட்டுள்ளநி அவைநடவடிக்கைகள்ஒத்திவைக்கப்படஉள்ளது

பிர்லாஅறிவித்துள்ளார் வேளாண்சட்டத்திருத்தமசோதாக்களுக்குஒப்புதல்அளிக்கவே ண்டாம்எனகுடியரசுத்தலைவரிடம்முறையிட எதிர்க்கட்சிகள்முடிவுசெய்துள்ளன மாநிலங்களவைஎதிர்க்கட் சித்தலைவரும் காங்கிரஸ்மூத்ததலைவருமானகுலாம்நபிஆசாத்தலைமையி ல்இன்றுகூடி ஆலோசனைநடத்திய எதிர்க்கட்சிகள்இம்முடிவை மேற்கொண்டுள்ளன

ராம்நாத்கோவிந்த் ஐ சந்திக்கஉள்ளனர்

ராஜ்நாத்சிங்கூறியுள்ளார் வானில்உள்ளஇலக்குகளைஅதிவேகத்தில்சென்றுதாக்கும்திற ன்படைத்தஅபியாஸ்ஏவுகணை ஒடிசாமாநிலம்பாலசோரில்உள்ளஏவுதளத்தில்இருந்துநேற்று பரிசோதிக்கப்பட்டது இந்தஏவுகணைநிர்ணயிக்கப்பட்டஇலக் கைதுல்லியமாகதாக்கிஅழித்தது விஞ்ஞானிகளின்இந்தசாத னைக்குபாராட்டுதெரிவித்துள்ள்பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பல்வேறுஏவுகனைஅமைப்புகளைமதிப்பீடுசெய்வதற்குஇந்த சோதனைபயன்படும்எனதெரிவித்துள்ளார்

சந்தோஷ்கங்வார்தெரிவித்துள்ளார்

மாநிலஅரசுகள்மற்றும்தொழிலாளர்துறைவல்லுனர்களுடன்க டந்தஆறுஆண்டுகளாக நடத்தியஆலோசனைகளைக்கருத்திற்கொண்டு புதியசட்டங்கள்வகுக்கப்பட்டிருப்பதாகவும்அவர்கூறினார் இந்தியாவின்தொன்மையைக்கண்டறியஅமைக்கப்பட்டுள்ள குழுவில் தமிழகஅறிஞர்களைசேர்க்கவேண்டுமென தமிழகமுதலமைச்சர்திரு எடப்பாடிபழனிசாமி பிரதமர்திரு நரேந்திரமோடியிடம்வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து பிரதமருக்குமுதலமைச்சர்எழுதியுள்ளகடிதத்தில் மத்தியகலாச்சாரத்துறையால்அமைக்கப்பட்டுள்ளஇந்தக்குழு வில் தென்னிந்தியாவைச்சேர்ந்தயாரும்இடம்பெறாததையும்அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகம் தொன்மைச்சிறப்புவாய்ந்தமாநிலமாகஉள்ளநிலையில் தமிழகத்தைச்சேர்ந்தவர்களைஇக்குழுவில்சேர்த்து குழுவைசீரமைக்குமாறும்முதலமைச்சர்கோரிக்கைவிடுத்துள் ளார் மேற்குவங்கமாநிலகாவல்துறையினர்மேற்கொண்டசோதனையில் சுமார்ஒருகோடிரூபாய்க்குமேல்மதிப்புள்ளகள்ளநோட்டுகள்ப றிமுதல்செய்யப்பட்டுள்ளன இம்மாநிலத்தில்உள்ளகூச்பிகார்அருகேயுள்ளகொத்வாலிகாவ ல்நிலையஎல்லைக்குட்பட்டபகுதியில் சந்தேகத்திற்கடமாகவந்தவாகனத்தைவழிமறித்துசோதனை செய்தபோது இந்தியகள்ளநோட்டுகளுடன் தங்கபிஸ்கெட்டுகளும்கைப்பற்றப்பட்டிருப்பதாககாவல்து றையினர்தெரிவித்துள்ளனர்

சபையில்அ மெரிக்கஅதிபர்திரு டொனால்ட்டிரம்ப்வலியுறுத்தியுள்ளார்

எனவே சீனாவின்தவறானசெயல்பாடுகளுக்கு ஐ

சபைஅந்நாட்டைபொறுப்பாளியாக்கவேண்டும்என்றார் சீனாதான் கோவிட்தொற்றைஉலகெங்கும்பரப்பிவிட்டதாகவும்அவர்குற் றம்சாட்டினார் அமெரிக்காவில்வசிக்கும்இந்தியவம்சாவளியினர் அந்நாட்டின்பொருளாதாரவளர்ச்சிக்குபெரும்பங்காற்றிவருவ தாக ஜனநாயகக்கட்சியின்அதிபர்வேட்பாளர்திரு

அமெரிக்காவின்சிலிகான்பள்ளத்தாக்குவளர்ச்சிக்குஅடித்தள மிட்டுள்ளஇந்தியஅமெரிக்கர்கள் தகவல்தொழில்நுட்பத்துறையில்பல்வேறுபுதுமைகளைபுகுத் திவருவதாகவும்அவர்தெரிவித்தார்

பி எல் கிரிக்கெ ட்டில் அபுதாபியில்இன்றிரவுஏழரைமணியளவில்நடைபெறும்போட் டியில் கொல்கத்தாஅணி மும்பைஅணியைஎதிர்கொள்கிறது தொடக்கஆட்டத்தில் சென்னைஅணியிடம்வெற்றிவாய்ப்பைஇழந்தமும்பைஅணி இன்றையபோட்டியில்வெற்றிபெறும்முனைப்புடன்களமிறங் குகிறது

பி எல்